இனி விரிவான செய்திகள் அஇஅதிமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்து வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் அஇஅதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக தலைமையில் பாஜக பாமக அமைத்துள்ள கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்றார் இதனால் கலக்கமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் இந்தக் கூட்டணியை உடைக்க சதி செய்து வருவதாகக் கூறிய முதலமைச்சர் இதனை முறியடிக்க கூட்டணி கட்சித் தொண்டர்கள் மனமாச்சரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தங்களது கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் ஒருசில நாட்களில் இணையும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

மேலும் மாற்றுத் திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித் தொகை உள்ளிட்டவற்றை வழங்கிப் பேசிய அமைச்சர் மாநில அரசின் பசுமை வீடுகள் மற்றும் பிரதமரின் அனைவருக்கும் வீடுகட்டும் திட்டத்தின்கீழ் ஏழை எளியோருக்கு வீடுகள் கட்டித் தரப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் ஆறாயிரம் மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மக்கள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார்

வேலுமணி தெரிவித்தார் தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு அறை சுற்றுச்சுவர் மற்றும் கண் மருத்துவப் பிரிவின் நூற்றாண்டு நினைவு வளைவு அமைக்கும் பணிகளுக்கு வேளாண்த் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு இன்று அடிக்கல் நாட்டினார்

இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் வைத்தியலிங்கம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின்கீழ் கர்ப்பிணிப் பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நல ஊட்டசத்து பெட்டகத்தை வழங்கினார் நாடு முழுவதும் உள்ள ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று தொடங்கிவைத்தார் இதையடுத்து

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் உலகளாவிய தடுப்பூசித் திட்டத்தில் இதற்கு முன் இல்லாத வகையில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகக் கூறினார்

பெற்றோா்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு இளைஞர்களுக்கு அதிகளவில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பின்னர் அங்கு நடைபெற்ற பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் சிலை திறப்பு விழா பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் கீழ் திட்டத்தின் பகுதியில் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

உத்தரப்பிரதேச விமானப் பயணிகள் பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக தில்லி வருவதை தவிர்க்கும் வகையில் நொய்டா அருகே ஜேவார் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் தீவிரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு உரிய பலன் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ் குமார் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்காததால்தான் பாலக்கோட்டில் வான் தாக்குதல் நடத்த நேரிட்டது என்றார்

விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்ற ராணுவ வீரர் ஒருவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் இலகுரக காலாட்படை பிரிவில் பணியாற்றும் முகமது யாசின் என்ற வீரர் பட்காமின் காஸிப்புர் பகுதியில் உள்ள தமது வீட்டிலிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் அவரை அழைத்துச் சென்றதாக யாசினின் குடும்பத்தினர் காவல்துறையிடம் தகவல் அளித்திருந்தனர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் முகமது யாசின் கடத்தப்பட்டதாக வெளியான செய்தி தவறு என்றும் அவர் தற்போது பத்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் யாருடைய ஆட்சியில் விடுவிக்கப்பட்டார் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் மாவட்டச்செய்திகள் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவாக்க பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர்

விளையாட்டுச்செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொகாலியில் நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடுத்த இரு போட்டிகளில் இந்திய வீரர் மகேந்திர சிங் தோனி பங்கேற்கமாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது